நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாநிலங்களவையில் முத்தலாக் தடை மசோதா விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்று அமளியில் ஈடுபட்டனர் காவிரி பிரச்சினையை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் எமயப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் கமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமெள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சா் திரு விஜய்கோயல் கேட்டுக் கொண்டாா் எனினும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகளை துணைத்தலைவர் திரு ஹிவன்ஸ் நாள் முழுவதற்கும் ஒத்திவைத்தார் மக்களவையில் ரஃபேல் பிரச்சினையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினா்கள் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் ரஃபேல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அப்போது பேசிய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் ரஃபேல் விவகாரத்தில் உண்மைக்கு மாறாள தகவலை திரும்பத் திரும்பக் கூறுவதால் அது மெய்யாகிவிடாது என கூறினாா் ரஃபேல் கொள்முதகில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் இது குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார் மக்களவையில் துணை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நிதிப்பற்றாக்குறையை சமாளிக்க ரிசர்வ் வங்கியிடமிருந்து இருப்புத் தொகையை மத்திய அரசு கோரவில்லை என்று கூறினார் பொதுத்துறை வங்கிகளை வலுப்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் வாராக்கடன்கள் மூன்று வட்சம் கோடி ரூபாய் அரசு வகுலித்து வங்கிகளின் நிதி நிலைமையை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார் முந்தைய காங்கிரஸ் அரசு பதவிவகித்த காலக்கட்டத்தில் எட்டரை லட்சும் கோடி ரூபாய் அளவுக்கு வாராக் கடன்கள் இருந்ததாகவும் இரண்டரை வட்சும் கோடி ரூபாயுதான் வாராக் கடன் என தவறான புள்ளி விவரத்தை முந்தைய அரசு தெரிவித்தாகவும் அவர் குற்றம்சாட்டினார் பின்னா் நேற்று மாலை துணை மாளியக் கோரிக்கை மற்றும் மருத்துவ கவுன்சில் சுட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிவளித்து பேசிய மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்திய மருத்துவக் கவுன்சிலை மருத்துவ அதிகாரிகள் கொண்ட நிபுணர்க்குழு நீர்வகிப்பதற்கு இந்த மசோதா வகைசெய்வதாக தெரிவித்தார் குழுவில் சிறந்த சிறந்த மருத்துவக் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த இடம்பெறுவார்கள் என்றும்

ஆந்திர மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தனித்தனி உயர்நீதிமன்றங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன

ஏற்கனவே ஐதராபாதில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்திலேயே இந்த நீதிமன்றம் இயங்கும் ஆந்திர உயர்நீதிமன்றம் அமராவதியில் உள்ள தற்காலிக கட்டிடத்தில் பணியை தொடங்கவுள்ளது பிள்னர் இந்த நீதிமன்றத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படவுள்ளது தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு டி பி என் ராதாகிருஷ்ணன் ஐதராபாதில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அருணாச்சலப்பிரதேசம் நாகாலாந்து சிக்கில் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் பழங்குடியினர் ஆராய்ச்சி நிறுவனங்களை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜஸ்வந்த் சிங் பாபோர் இத்தகவலை தெரிவித்தார் கடந்த நிதியாண்டிலும் தற்போதைய நிதியாண்டிலும் இதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இதே போல் மானியம் அல்வாத சிலின்டர் விலை நாற்று இருபது ருபாய் ஐம்பது காசு குறைக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது

உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து கிராமங்களிலும் மின்வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு அளைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்குவதற்காள சிறப்பு இயக்கம் ஒன்றை மாநில அரசு தொடங்கியுள்ளது எனவும் மத்திய அமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார்

ஹரியானா மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவர்களுடனான கலந்துரையாடல் நல்ல முறையில் அமைந்தது எனவும் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர மக்களுக்கு அவர்கள் சிறப்பான முறையில் சேவை செய்ய வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் டுவிட்டரில் கூறியுள்ளார்

இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் அமலாக்கத்துறையிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதாக அவர் கூறினார் பீகாரின் முஸாஃபர்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பேக்கரி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் இடிபாடுகளை அகற்றும் பணி முழுமையாக நிறைவடையவில்லை என்றும் காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையை மேம்படுத்த தனியா ஏற்றுமதி மேம்பாட்டு பிரிவு ஒன்றை அத்துறைக்கான அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அத்துறைக்கான இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இது தொடர்பாக நிர்வாகக்குழு ஒன்றையும் மத்திய அரசு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார்

உஸ்மான் புயல் காரணமாக அந்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததுடன் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது

இந்த புயல் காரணமாக பிலிப்பைன்ஸின் பல பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர் பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது சிரியாவிலிருந்து அமெரிக்கப் படைகளை திரும்பப்பெறுவது தொடர்பான முடிவு சரியானதே என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்

ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க படைகள் அங்கு தொடர்ந்து இருக்கவேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபாள் அமைப்பிள் குழு ஒன்று இரண்டாவது கட்ட அமைதிப்பேச்சுவார்த்தைக்காக ஈரான் சென்றுள்ளது இந்த குழு டெஹ்ராளில் ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ச்சியுடன் பேச்சு நடத்தியதாக ஈராள் அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு பஹ்ராம் கஸேமி கூறினார் ரஷ்பாவில் எரிவாயு கசிந்து ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர்

பங்காதேஷில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று புதிதாக தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அந்நாட்டு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு நூருல் ஹூடா கூறியுள்ளார்